மேலும் இத்திட்டத்தின்கீழ் மாவட்ட பஞ்ச்சாரய்த்தில் விச்சிக்கும் பள்ளி மாணவிகளுக்கும்ஐந்து ருபாய்க்கு எட்டு நேப்கிகள் வழங்கப்படவ ள்ளது

ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் எல்லை தாண்டிய ப யங்கரவா தத்தி ற்கு எதிராக சர்வ தேச சமுதாயம் உதவ வேண்டும் என்று அவர் கூறினா ர்

கூட்டத்தின் பேபாதுக்கிஷ்மடீரர் பேசூழ்நிலை மாற்றும் ம்னித்து உரிமைகள் மேம்பாடு குறித்து ஆண்டு அறிதக்கை வெளியிட்பட்டைது

மேலும் மனித உரிமைக்காள் அடிப்படை மன்ற லாக தீவி ரவாதம் விளங்குவதாகவும் அவர் கூறினார்

என்பினும் சிகல் அண்டை நாடுகள் எல்லை தாண்டிய ப யங்கரவா நத்தை ஊக்குவித்து வருவதாக பாகிஸ்தானை மறை முக்மா கட்குற்றும் சொட்டினா ர்